காவிரிடெல்டாபாசனத்திற்குமேட்டூர் அணையிலிருந்துநாளைதண்ணீர் திறக்கப்படுகிறது

மக்களவையில் மத்தியஅரசுக்குஎதிராகஎதிர்கட்சிகள் கொண்டுவந்தநம்பிக்கையில்வாதீர்மானம் வரும் வெள்ளிக்கிழமைவிவாதத்திற்குஎடுத்துக்கொள்ளப்படும் திருமதிசுமித்ராமகாஜன் அறிவித்துள்ளார்

மக்களவையில் இன்றுகேள்விநேரம் தொடங்கியபோதுகாங்கிரஸ் உள்ளிட்டஎதிர்கட்சிஉறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதிக்குவந்துபல்வேறுகோரிக்கைகளைவலியுறுத்திகோஷமிட்டனர்

முன்னாள் உறுப்பினர்கள் பகதூர் சிங் சனத்குமார் மண்டல் மற்றும் கண்டலாசுப்ரமணியம் ஆகியோர் மறைவுக்கு அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மாநிலங்களவைதொடங்கியஉடனேயேதெலுங்கு தேசம் கட்சிஉறுப்பினர்கள் ஆந்திரமாநிலத்திற்குசிறப்பு அந்தஸ்து கோரிஅமளியில் ஈடுபட்டனர் தலைவர் திருவெங்கய்யாநாயுடு நாளையோஅல்லதுநாளைமறுநாளோ இதுகுறித்துவிவாதம் அவைத் நடத்தஅனுமதிக்கப்படும் என்றுதெரிவித்தார்

நாடாளுமன்றத்திற்குவெளியே இன்றசெய்தியாளர்களிடம் பேசியபிரகமர் ஒட்டுமொத்தநாட்டுநலனைகருத்தில் கொண்டேஉறுப்பினர்கள் கோரிக்கைகளைமுன்வைக்கவேண்டும் என்றார் கேசியநலன் சார்ந்தபிரச்சினைகளில் விவாதங்கள் நடைபெறலாம் என்றும் கூட்டத் தொடரின் நேரத்தைஆக்கப்பூர்வமாகபயன்படுத்தஅனைத்துகட்சிஉறுப்பினர்களும் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்றமாநிலங்களவையில் இதைதெரிவித்தஅமைச்சர்

எஸ்டி க்குஎதிரானவன்கொடுமைவழக்குகளுக்குவிரைந்துதீர்வு எஸ்சி காணசிறப்பு நீதிமன்றங்களைமாநிலங்களில் அமைக்க இந்தசுட்டத்திருத்தம் வகைசெய்வதாகஅவர் குறிப்பிட்டார்

இத்தொடர்பாளமற்றொருகேள்விக்குபதில் அளித்தஉள்துறை இணைஅமைச்சர் திருஹன்ஸ்ராஜ் ஆஹிர் எஸ்சி எஸ்டிக்குஎதிரானகுற்றவழக்குகள் அதிகரிக்கவில்லைஎன்றார் எஸ்சி எஸ்டிக்குஎதிரானவன்முறைகளைதடுப்பதில் அரசுஉறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

அக்டோபர் மாதம் தொடங்கவுள்ளபருவத்தில் இந்தவிலைஉயர்வு செயல்பாட்டிற்குவரும் என்றும் அவர் கூறினார்

அரியலூர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது

இந்தநிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்றுமாலைசென்னையில் இருந்துஅவர் சேலம் புறப்பட்டுச் சென்றார்

அந்தசிறுவளின் குடும்பத்திற்கு இரண்டுவட்சும் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார்

சென்னைவிமானநிலையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்தவழக்கைலஞ்சஒழிப்புத் துறை மூலமாகவிசாரிக்கவேண்டும் என்றதெரிவித்துள்ளார்

மேட்டுர் அணையின் உபரிநீரைகொண்டு சரபங்கா திருமணிமுத்தாறு வஷிஷ்ட நதிஆகியவற்றை இணைக்கவேண்டும் என்றுபாமக இளைஞர் அணித் தலைவர் டாக்டர் அன்புமணிராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்

மாவட்டசெய்திகள் தமிழகஅரசின் கைத்தறிஆதரவுத்திட்டம் குறித்துநெசவாளர்களிடையேவிழிப்புணர்வு மற்றும் கருத்துகேட்பு கூட்டம் மாநிலஅமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தலைமையில் மதுரையில் இன்றுநடைபெற்றது திருச்சி கள விளம்பரத்துறைசார்பில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்தசிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிநாளைநவல்பட்டுஊராட்சிக்குஉட்பட்டசமுதாயகூடத்தில் நடைபெறஉள்ளது இதனையொட்டிபள்ளிஅளவிலான குறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்றதேனேரிபட்டிஅரசுமேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது